மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரியை முதலமைச்சர் திரு எடப்பாடி

இனி விரிவான செய்திகள் திமுக தலைவர் திரு முகருணாநிதியின் உடல்நிலை கடந்த சில மணி நேரங்களில் மிகவும் மோசமடைந்துள்ளதாக சென்னை காவேரி மருத்துவமனை இன்று மாலை நாலரை மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ள போதிலும் அவருடைய உள் உறுப்புகள் செயல்பாட்டை இழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் திரு கருணாநிதியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் சீராக இல்லையென்றும் மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் இதனிடையே முக்கிய பிரமுக்களும் திமுக தொண்டர்களும் மருத்துவமனை அருகே குவிந்த வண்ணம் உள்ளனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவேரி மருத்துவமனை பகுதியில் பாதுகாப்புப் பணியில் காவல்துறையினா கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கோபாலபுரத்தில் உள்ள திரு கருணாநிதியின் இல்லம் செல்லும் வழி முழுவதும் காவல் பலப்படுத்தப்பட்டுள்ளது வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக திமுக செயல் தலைவா் திரு மு க ஸ்டாலின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி முள்ளாள் மத்திய அமைச்சர் திரு முக அழகிரி மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர் பின்னர் தமிழக அரசின் தலைமை செயவாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முதலமைச்சரை சந்தித்து ஆவோசனை நடத்தியுள்ளனர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை வந்துள்ள மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வளங்கள் நதிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிளமி இன்று நேரில் சந்தித்து பேசினார் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மற்றும் துறைமுகங்கள் மேம்பாட்டுக்கான பணிகள் குறித்து மத்திய அமைச்சருடன் கலந்தோசித்த பின்னர் தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் முதலமைச்சர் அளித்தார் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின்போது உடனிருந்தனர்

நாடாளுமன்றத்தில் நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் சமூக நீதிக்கான கூட்டத்தொடராக சரித்திர ஏடுகளில் பதிவாகியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து ஷெட்யூல்டு வசுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சுட்டத்திருத்த மசோதா ஆகியவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார்

மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அமைச்சர் இதன் மூலம் விவசாயிகள் தங்களின் வேளாண் பொருட்களுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகள் அமையும் என்றும் வெளிப்படையான விற்பனை மூலம் தங்களது பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார்

ள்செல் மாக்ஸிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் நிதி அமைச்சள் திரு ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் திரு கார்த்தி சிதம்பரம் ஆகியோரை கைது செய்வதற்கு சிபிஐ மற்றம் அமலாக்கப் பிரிவுக்கு விதித்திருந்த தடையை அக்டோபர் எட்டாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாவட்டம் பந்திபோரா மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் அமைந்துள்ள குரேஸ் பகுதியில் தீவிரவாதிகள் மேற்கொண்ட ஊடுருவல் முயற்சியை பாதுகாப்புப்படையினர் கடுமையாக போராடி முறியடித்துள்ளனர்

இந்த சும்பவத்தில் ரானுவத்தரப்பில் வீரமரணமடைந்தவர்களில் மேஜர் ஒருவரும் உயிரிழந்தார் என்று அவர் தெரிவித்தார்

சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிபிஐ க்கு மாற்றி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது காவல்துறை ஐ ஜி திரு பொன் மாணிக்கவேல் தலைமையில் சிறப்புப்பிரிவு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ள நிலையில் அதற்கு எதிராக தமிழக அரசு சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐ க்கு மாற்றி உத்தரவிட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு ஆர் மகாதேவன் திரு ஆதிகேசவலு ஆகியோர் கொண்ட அமர்வு தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தது சிவகங்கை மாவட்டத்தில் செல்வ மகள் சேமிப்புத் திட்டத்தின்கீழ் பென் குழந்தைகளுக்கு அஞ்சலகங்களில் சேமிப்புக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன

புததில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்ற காலத்திலிருந்துதான் அவர்களின் பணிமூப்பு கணக்கிடப்படுவது மரபாக இருந்து வருகிறது

சென்னை சேத்துப்பட்டு எஸ் ஆர் எஸ் சர்வோதயா பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசப்பிதா காந்தியடிகளின் வழியில் நின்று இந்திய பெண்களுக்கு முன்மாதிரியாக விளங்கியவர் கஸ்தூரிபா காந்தி என்று குறிப்பிட்டார் மாவட்டச் செய்திகள் திருவள்ளுர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் மாதந்தோறும் முதல் மற்றும் கடைசி புதன்கிழமை திருத்தனி பொன்ளேரி அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்காள மருத்துவ கணிப்பு முகாம் இன்று நடைபெற்றது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கைத்தறி ஜவுளிகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை விழாவினை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் இன்று தொடங்கிவைத்தார்

நெல்லை மாநகராட்சி சார்பில் உணவு கழிவு இல்லை என்ற திட்டத்தின் அடிப்படையில் உணவு சேகரிக்கும் வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கொடியசைத்து தொடங்கிவைத்தார் சேலம் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக உள்ள வட்டாரத்தில் நிலத்தடி நீரை செறிவூட்டும் பணியை விவசாயிகளுடன் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாக ஆட்சியர் திருமதி ரோகிணி தெரிவித்துள்ளார்